கோவிந்த் நாரி சக்தி விருதுகளை பெண் சாதனையாளர்களுக்கு இன்று வழங்குகிறார்

நரேந்திரமோடி ஆய்வு மேற்கொண்டார்

செய்துள்ளது

பெண்களின் சாதனை மற்றும் பாலின சமத்துவத்தை முன்னிறுத்தும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சாதனைப் படைத்த பெண்களுக்கு நாரி சக்தி விருதுகளை இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் வழங்குகிறார் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் விளிம்பு நிலையில் உள்ள பெண்களுக்கு ஆதரவாகவும் பணியாற்றும் தனிநபர்கள் குழுக்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன சர்வதேச பெண்கள் தினத்தைபொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பெண்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாரி சக்தி விருது பெற்ற பெண்களுடன் அவரது இல்லத்தில் இன்று உரையாடுகிறார் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியின் டுவிட்டர் கணக்கை பெண் சாதனையாளர் ஒருவர் இன்று கையாள்வார் என்று தனது டுவிட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளார் பென்கள் அனைத்து துறையிலும் சிறப்பாக செயல்படுவதற்கு மத்திய அரசு உறுதணையாக இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் சமூகத்தில் பெண்களின் சமத்துவத்தை எதிரொலிக்கும் விதத்தில் பெண்கள் பல துறைகளில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று தனது சர்வதேச பெண்கள் தின வாழ்த்து செய்தியில் அவர் கூறியுள்ளார் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சமத்துவத்தை அளிக்கும் விதத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பெண்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் இந்திய ராணுவத்தின் பத்து பிரிவுகளிலும் பெண்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார்

இந்த வைரஸின் தன்மை குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார்

வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவதை தவிர்ப்பது வைரஸ் குறித்த வல்லுனா்களின் கருத்துகள் ஆகியவற்றை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரதமர் ஆலோசனைகளை வழங்கினார் வைரஸ் தொற்று வேகமாக பரவிவரும் பகுதிகளில் சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான வசதிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்துவர ஏற்பாடு செய்யுமாறு பிரதம் அறிவுறுத்தியுள்ளார் இக்கூட்டத்தில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சுங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் மலிவு விலை மக்கள் மருந்தக திட்ட தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அதன் பயனாளிகளுடன் நேற்று கலந்துரையாடினார்

இந்த மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகள் பாதுகாப்பானது என்றும் தரமானது என்றும் அவர் கூறினார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பாள சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மலிவு விலை மருந்தகங்களின் உரிமையாளர்களும் பங்கேற்றனர்

சுய வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதற்கும் இந்த திட்டம் உதவியுள்ளதாக மத்திய அரக தெரிவித்துள்ளது மோசடி தொடர்பாக யெஸ் பாங்கின் நிறுவனர் திரு ரானாகபூரை அமலாக்கத்துறை கைது பண செய்துள்ளது மும்பையில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற விசாரணையை அடுத்து இன்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டார்

மேலும் ரானாவின் மும்பையில் உள்ள வொரேலி இல்லத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டன திவாள் வீட்டு நிதிக் குழுமத்திற்கு அளிக்கப்பட்ட கடனில் திரு ரானா மோசடி செய்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது

இதனையடுத்து அமலாக்கத்துறை நடவடிக்கையில் இறங்கியது

ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

இதபோன்ற கடன் உறுதி திட்டங்கள் மூலம் இந்திய நிறுவனங்கள் தங்களது வர்த்தகங்களை விரிவுப்படுத்திக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார் நிறுவனங்கள் தொழில் புரிவதை ஊக்குவிக்க தேவையான சாத்தியக் கூறுகளை மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள இந்திய நிறுவனங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் துதரங்கள் மூலம் தேவையான உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார்

இருமல் மற்றும் காய்ச்சல் காணப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக கவாச பரிசோதனை செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார் மருத்துவர் அல்லது மருத்துவ பணியாளர் விமான பணியாளர்களை சோதனை செய்வார்கள் என்றும் யாருக்காவது காய்ச்சல் இருமல் மற்றும் கண் நோய் இருப்பின் அவர்கள் அன்றாட பணியிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்

தரிக் ஜசார்விக் தெரிவித்துள்ளார்

இந்த வைரஸ் தாக்குதலை தடுக்க பல நாடுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வில்லை என்று அவர் தனது கவலையை வெளியிட்டுள்ளார்

பி வி ரமேஷ் தெரிவித்துள்ளார்

உலகக்கோப்பை மகளி் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறதியாட்டம் மெல்பெர்னில் இன்று நடைபெறுகிறது இந்த ஆட்டத்தில் இந்தியா நடப்புச் சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிா்த்து விளையாடுகிறது இந்தப்போட்டி இந்திய நேரப்படி நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்திய மகளிர் அணி விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது நான்கு முறை உலக சாம்பியளான ஆஸ்திரேலிய அணியை தொடக்க ஆட்டத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி கண்டது